உள்ள நிலையில் பிரகம் திரு நரேந்திரமோடி நாளை அனைத்து மாநிலமுதலமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்த உள்ளாா்

அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது

சென்னையில் நடைபெறுகிறது

சண்முகம் தெரிவித்துள்ளார்

உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளது

நரேந்திரமோடி நாளை காணொலி மூலம் அனைத்து மாநில முதலமைச்ச்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் ஏற்கனவே சில மாநில முதலமைச்சர்கள் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டுமென கோிக்கை விடுத்தள்ளன்

எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்திற்குப் பின் செய்தியாளா்களிடம் பேசிய மருத்துவா்கள் குழுவில் இடம்பெற்றுள்ள இந்திய மருத்துவக் கவுள்சிலின் தேசிய தொற்றுநோய் தடுப்பு நிறுவனத்தின் டாக்டர் பிரதீப் கௌர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார்

இந்த கூட்டத்தில் மருத்துவர்கள் குழு அரசுக்கு ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக அளித்துள்ள பரிந்துரை நோய்த்தொற்றை தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது

லாவ் அகர்வால் கூறியுள்ளார்

தற்போதுள்ள சசூழ்நிலையில் ஒரு கோடி ஹைட்ராக்சிகுளோரோகுயின் மாத்திரைகள் இருப்பில் இருந்தால் போதுமானது என்றார்

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயல் திரு தாமு ரவி உலகளவில் ஹைட்ராக்சிகுளோரோகுயின் மாத்திரைகளுக்கு தேவை அதிகித்திருப்பதாகவும் உள்நாட்டு தேவைக்கும் கூடுதலாக உள்ள மாத்திளரகளை ஏற்றுமதி செய்ய மத்திய அமைச்சா்கள் குழு அனுமதி அளித்திருப்பதாகவும் தெரிவித்தாா் இருப்பினும் ஹைட்ராக்சிகுளோரோகுயின் மாத்திரைகள் உள்நாட்டு தேவைக்கே மிகுந்த முக்கியத்தும் அளிக்கப்படும் என்றும் திரு தாமு ரவி கூறினார் ஏப்ரல் மாதத்தில் பண்டிகைகள் வருவதையொட்டி சமூக இடைவெளியை உறுதி செய்வதில் மாநில அரசுகள் மற்றும் யூனியன்பிரதேங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது

ஊரடங்கை மீறபவர் மீது உரிய சுட்டபிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசு மாநிலங்களை வலியுறுத்தி உள்ளது

அத்தியாவசியப் பொருட்கள் தங்குத் தடையின்றி கிடைப்பது போக்குவரத்து நிர்வாகம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது மாநிலங்களுக்கிடையேயான சரக்குப் போக்குவரத்து குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது விவசாயிகளின் விளைப் பொருட்களை அறுவடை செய்வதற்கு தேவையான உதவிகளை அளிப்பது குறித்தும் ஆராயப்பட்டது சமூக இடைவெளியை பராமிப்பது மாநிலங்கள் எடுத்துவரும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது மத்திய அரசு அனைத்து மாநிலங்கள் மற்றும் மாவட்ட அளவிலும் அவ்வப்போது தொடர்புனொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது இடம் பெயர்ந்தவர்கள் மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு தங்கும் இடவசதியை மாநிலங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதம் அலுவலகத்தில் நடைபெற்ற உயா்மட்டக் கூட்டத்தில் வலியுறத்தப்பட்டது

சண்முகம் தெரிவித்துள்ளார்

நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே புதிதாக நோய்த்தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் சமூக பரவலாக இது மாறவில்லை என்றும் அவர் கூறினார்

வி

நடராஜன் கூறியுள்ளார்

தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஒன்றியத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு உதவி உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை இன்று அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு

தமிழகத்தில் தற்போது மின்வெட்டு இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்